தொடங்குகிறது தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன

பிரச்னையை எழுப்புவதாக லோக் ஜனசக்தித் தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார்

ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்

இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி காலை எட்டு மணிக்கு தொடங்குகிறது

இவை தவிர ஆந்திரப்பிரதேசம் ஒடிஷா சிக்கிம் அருணாச்சலப் பிரதேசம் ஆகிய மாநில சுட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன முதன்முறையாக யாருக்கு வாக்களித்தோம் என்று அறிந்தகொள்ளும் கருவியில் பதிவான ஒப்புகைச் சீட்டுகள் ஒரு சட்டப்பேரவைத் தொகுதிக்கு தலா ஐந்து வாக்குச்சாவடிகளை தேர்ந்தெடுத்து எண்ணப்பட்டு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான வாக்குகளுடன் சரிபார்க்கப்பட உள்ளது

முன்னணி நிலவரங்கள் நண்பகல் வாக்கிலும் முடிவுகள் மாலை முதலும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்துகொள்ளும் கருவியில் பதிவான சீட்டுகளை முதலில் எண்ணி சரிபார்க்க வேன்டும் என்று எதிர்க்கட்சிகள் விடுத்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்து விட்டது வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏதுவாக அகில இந்திய வானொலியின் புதுதில்லி செய்திப்பிரிவு விரிவான ஏற்பாடுகளைச் செய்துள்ளது

வாக்கு எண்ணிக்கை குறித்த விவரங்களை நாடு முழுவதும் உள்ள எமது செய்தியாளர்கள் உடனுக்குடன் வழங்க உள்ளன் தேர்தல் முடிவுகள் குறித்து நிபுணர்கள் பங்கேற்று விவாதிக்கும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியும் இதில் இடம் பெறவுள்ளது

சென்னையில் உள்ள மூன்று மக்களவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் மூன்று மையங்களில் எண்ணப்பட உள்ளன வட சென்னை மக்களவைத் தொகுதியில் பதிவான வாக்குகளும் பெரம்பூர் சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத் தேர்தலில் பதிவான வாக்குகளும் ராணிமேரிக் கல்லூரியில் எண்ணப்படும் மத்திய சென்னை மக்களவைத் தொகுதி வாக்கு எண்ணிக்கை வயோலா கல்லூரியிலும் தென்சென்னை மக்களவைத் தொகுதியில் பதிவான வாக்குகள் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் எண்ணப்பட உள்ளன

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய இரண்டு மக்களவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன

கோவை மக்களவைத் தொகுதி மற்றும் சூலூர் சட்டமன்றத் தொகுதி இடைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் எண்ணப்பட உள்ளன வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு ராசாமணி கூறினார்

மக்களவைத் தேர்தலில் தோல்வி நிச்சயம் என்பதால் எதிர்க்கட்சிகள் விரக்தியில் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரம் குறித்த பிரச்ளையை எழுப்புவதாக மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி கட்சித் தலைவருமான திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரம் குறித்து பல மாதங்களாக எதிர்க்கட்சிகள் பேசி வருவதாகவும் இவர்கள் இந்தியாவை கற்காலத்திற்கு கொண்டு செல்ல முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் தேர்தலுக்குப் பின்னர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்காது என்றும் பிஜேபி தலைமையில் அரசு அமைந்தால் தமது கட்சி அதில் இடம் பெறும் என்றும் திரு பாஸ்வான் கூறினார்

இதுகுறித்து பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு துரைமுருகன் அளித்துள்ள பேட்டியில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றார் மத்தியில் உள்ள ஆளும் கட்சிக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் நடந்து கொள்வதாக அவர் குற்றம் சாட்டினார் தேர்தல் ஆணையம் சுயேச்சையான அமைப்பு என்பதை மறந்துவிட்டு அதில் உள்ளவர்கள் செயல்படுவதாகவும் அவர் கூறினார் மத்தியில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமராவது உறுதி என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் சென்னையில் நேற்று நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலுக்குப் பிந்தைய கருத்துக் கணிப்பை திமுக ஏற்கவில்லை என்றும் மக்கள் தீர்ப்புதான் இறுதியானது என்றும் கூறினார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படப் போகிறது என்றும் அவர் தெரிவித்தார் அஇஅதிமுக அரசு சிறுபான்மை அரசு என்றும் இந்த ஆட்சியை கொல்லைப்புறமாக கவிழ்க்க திமுக முயற்சிக்காது என்றும் ஜனநாயகப்பூர்வத் தேர்தல் மூலமாகவே திமுக வெற்றி பெற்று ஆட்சியைக் கைப்பற்றும் என்றும் அவர் கூறினார் சந்திரயான் இரண்டு விண்கலம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினான்காம் தேதிக்குள் விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு கே சிவன் கூறியிருக்கிறார் இந்த விண்கலம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி நிலவில் இறங்கும் என்று சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் சந்திரயான் இரண்டு விண்கலப் பயணம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி ஸமயத்திற்கு முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய விமானப் படையின் போர் விமானத்தில் இருந்து பிரம்மோஸ் ஏவுகணை நேற்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது இந்த சோதனையின் போது நிலத்தில் உள்ள இலக்கினை ஏவுகணை துல்லியமாக தாக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இலங்கையில் கடந்த மாதம் ஈஸ்டர் பண்டிகையின் போது குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததையடுத்து பிறப்பிக்கப்பட்ட அவசரகால ஒழுங்கு நடவடிக்கைகள் மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா வெளியிட்டுள்ளார் காவல்துறை மற்றும் ரானுவத்தினருக்கு அதிக அதிகாரங்கள் வழங்க அவசரகால நடவடிக்கைகள் வகை செய்கிறது இதனிடையே நேற்று கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு ரணில் விக்மரசிங்கே மொழி அல்லது மத ரீதியாக அல்லாத புதிய அரசு பாடத்திட்டம் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இலங்கையில் அறிமுகம் செய்யப்படும் என்று கூறினார் மதராஸக்களை அரசுக் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் கல்வித்துறை அமைச்சகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இருவரிச்செய்திகள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இடம் பெற்றுள்ள ரஷ்யா சீனா இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் கூட்டம் கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் நேற்று நடைபெற்றது

புல்வாமா தாக்குதலுக்குப் பின்னர் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கூறியிருக்கிறார் இந்தியாவுக்கு எதிரான மறைமுகப்போரை பாகிஸ்தான் நிறுத்த வேண்டுமென்று அந்நாட்டுக்கான இந்தியத் துதர் திரு அஜய் பிசாரியா கேட்டுக் கொண்டுள்ளார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்புப் படையினருடன் நடந்த மோதலில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் புதுதில்லியில் மாவு ஆலை ஒன்றில் கழிவு நீர்த்தொட்டியை குத்தம் செய்யும் போது விஷவாயு தாக்கி இரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் தேசிய திறந்தவெளிப் பள்ளியால் நடத்தப்பட்ட தொடக்கக் கல்வி ஆசிரியர் பட்டயப் பயிற்சி தேர்வு முடிவு அதன் அதிகாரப்பூர்வ இணைய தளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது

அமித் பங்கல் தீபக் நீரஜ் சுவாமி பி எல் பிரசாத் உள்ளிட்டோர் அரையிறுதிக்கு முன்னேறிய இதர இந்தியர்களாவர் கொரியாவுக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது

உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி லண்டன் சென்றடைந்தது லண்டன் ஓவல் மைதானத்தில் நாளை மறுநாள் நடைபெற உள்ள முதலாவது பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது பிரிட்டிஷ் ஒப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் மகளிர் காலிறுதிக்கு முந்தைய ஆட்டத்திற்கு இந்தியாவின் ஜோஸ்னா சின்னப்பா தகுதி பெற்றுள்ளார்